காணொலி மூலம் இன்று முக்கிய உரையாற்றுகிறார்

வெங்கய்ய நாயுடு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

அமெரிக்க பாதுகாப்பு துறை அமைச்சர் மைக் பாம்பியோ ஐ நாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹேலி உள்ளிட்டோரும் உரையாற்றுகின்றனர்

எதிர்காலத்தில் நம்நாடு புதிய சாதனைகளை படைக்க இது ஒரு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தின் சார்பில் அஇஅதிமுகவின் கே

முனுசாமி எம்

வெங்கய்ய நாயுடு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பை உணா்ந்து செயலாற்றுவதோடு அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினோறாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்து வருவதாக கூறினார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் மாநகராட்சி ஆணையர் திரு விசாகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

பெஞ்சமின் மற்றும் தமிழ் ஆட்சிமொழி அமைச்சர் திரு

திருமதி

பல்கலைகழக பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு மூலமும் மருத்துவம் பல் மருத்துவ சோக்கை மாநில ஒருங்கிணைந்த கலந்தாய்வு மூலமும் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு மாணாக்கர் சேர்க்கை முற்றிலும் இணையதளம் வழியாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

வடகடலோர தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி கிருஷ்ணகிரி வேலூர் நாமக்கல் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாளை இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்